தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத் தொடர் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் இன்று தொடங்கியது

உலக சதுப்பு நில தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இனி விரிவான செய்திகள் புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்த ஒத்தி வைப்புகளுக்கு பின் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைத்தலைவர் இருக்கை அருகே சென்று விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து முழக்கங்கள் எழுப்பினா் இது பற்றிய விவாதத்தை அவையில் தொடங்க வேண்டுமென்றும் அவர்கள் கோரினர் முன்னதாக எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் குறித்து பேசிய மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாளை தொடங்குவதால் அதில் விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கலாம் என்றார் இன்று பிற்பகல் கூடும் மக்களவை கூட்டத்தில் குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்குகிறது இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாஹுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று தொலைபேசி மூலம் உரையாடினா்

இந்தியாவில் உள்ள இஸ்ரேல் துதரக அதிகாரிகள் மற்றும் துதரக வளாகங்களுக்கு பாதுகாப்பு பந்தோபஸ்து அளிப்பதில் தமது அரசு உயர் முக்கியத்துவம் தரும் என்பதை திரு நேதன்யாஹூவுக்கு பிரதமர் உறுதியளித்தார்

மற்ற மாநிலங்களிலும் யுனியன் பிரதேசங்களிலும் நோயாளிகள் மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் இந்த இரண்டு மாநிலங்களிலும் தொடர்ந்து இந்த எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் உள்ள நோய் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் டாக்டர் ஆர் எம் எல் மருத்துவமனையைச் சேர்ந்த நிபுணர்கள் மகாராஷ்டராவுக்கான மத்திய குழுவில் இடம்பெற்றுள்ளனர்

கோவிட் நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நான்கு நோயாளிகளும் குணமடைந்து நேற்று வீடு திரும்பியதை அடுத்து தற்போதைய நிலையில் அந்த தீவுகளில் கோவிட் நோயாளிகளே இல்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது இருப்பினும் நோய் கட்டுப்பாட்டு விதிமுறைகளின்படி பரிசோதனை நடவடிக்கைகள் தொடர்கின்றன இந்த நிலைமையை உருவாக்கி உள்ள முன்களப் பணியாளர்களுக்கு அந்தமான் நிகோபார் தீவுகளின் தலைமைச் செயலாளர் திரு சேத்தன் பி சாங்கி பாராட்டு தெரிவித்துள்ளார் நோய் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து மக்கள் ஒத்துழழப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் சுட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றினார் மாநிலம் முழுவதும் அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்பட்டதற்காக அரசுக்கு ஆளுநர் தமது உரையில் பாராட்டு தெரிவித்தார் கோவிட் நோய் தொற்றினை சிறப்பாக கையாண்டு இறப்பு விகிதத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த சுகாதார ஊழியர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களுக்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார் கோவிட் காலத்திலும் அதிக முதலீடுகளை ஈர்த்து தமிழக அரசு சாதனை படைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டா் மாநில அரசின் புதிய தொழில் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் வளர்ந்து வரும் துறைகளில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக மின்சார வாகன கொள்கையும் மின்னனு வன்பொருள் உற்பத்திக் கொள்கையும் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் தமிழகம் மின்மிகை மாநிலமாக தொடர்ந்து திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் வரும் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை எதிர்கொள்ள அரசு நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார்

கர்நாடக அரசின் மேகதாது தடுப்பணை திட்டத்தை நிராகரிக்க வேண்டுமென்றும் முல்லைப் பெரியாறு ஆற்றின் குறுக்கே எந்த ஒரு புதிய அணையையும் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் மத்திய அரசை ஆளுநர் கேட்டுக் கொண்டார்

முன்னதாக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்ற தொடங்கியபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சில கருத்துக்களை தெரிவிக்க முயன்றார் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் மற்றும் இந்திய யுளியள் முஸ்லீம் லீக் உறுப்பினா்களும் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தொடரை முழுமையாக திமுக புறக்கணிக்கும் என்று தெரிவித்தார் இதே கருத்தை காங்கிரஸ் மற்றும் இந்திய யுனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்களும் தெரிவித்தனர் உலக சதுப்பு நில தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பொதுமக்கள் மற்றும் புவி கோளுக்கு சதுப்பு நிலத்தின் முக்கிய பங்களிப்பு குறித்த விழிப்புணா்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் சதுப்புநில தினம் கடைபிடிக்கப்படுகிறது

சதுப்பு நிலம் மற்றும் தண்ணீர் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலையுணா்வு தொழில்நுட்பங்கள் மூலம் சதுப்பு நிலத்தை கண்டறியும் முறையை கொண்டிருக்கும் ஒருசில நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த தொழில்நுட்பம் சதுப்பு நிலம் குறித்த வரைபடத்தக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார்

மியான்மில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய விஷயத்தில் சா்வதேச கருத்து குறித்தும் அங்குள்ள நிலைமைகள் குறிததும் விவாதிக்க ஐ நா பாதுகாப்பு சபை கூட்டம் இன்று நடைபெறுகிறது பாதுகாப்பு சபையின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள பிரிட்டன் அவசர அடிப்படையில் மியான்மரின் நிலைமையை விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது

நேற்று அதிகாலை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ரானுவம் மியான்மரில் ஒராண்டு காலத்திற்கு அவசர நிலையையும் பிரகடனம் செய்தது நோபல் பரிசு பெற்ற ஹாங்சாம் குகி அதிபர் யூ விள் மிண்ட் மற்றும் மூத்த அதினரிகள் உள்ளிட்ட மியான்மர் அரசில் இடம்பெற்றிருந்தவர்களை ராணுவம் பிடித்து வைத்துள்ளது ரானுவத்தின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியா ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது மியான்மரில் ஜனநாயக மாற்றம் ஏற்படும் செயல்பாட்டிற்கே இந்தியா எப்போதும் தனது வலுவான ஆதரவை தெரிவித்து வந்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சுட்டத்தின் ஆட்சியும் ஜனநாயக நடைமுறையும் நிலைநிறத்தப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள இந்தியா அங்குள்ள நிலைமை உள்ளிப்பாக கவனிக்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளது சிவில் சமூக அரசின் தலைவர்களை சிறைபிடித்து ஆட்சி அதிகாரத்தை ரானுவம் கைப்பற்றியுள்ள நிலையில் மியான்மருக்கு எதிராக மீன்டும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் பொருளாதார தடை குறித்த சுட்டங்கள் உடனடியாக ஆய்வு செய்யப்படுவது அவசியம் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கூறியுள்ளார்